வங்ககடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிவர் புயலாக இன்று வலுவடைந்து தற்போது தென்மேற்கு வங்ககடலில் நிலைகொண்டுள்ளது

காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே நிவர் புயல் நாளை மாலை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

புயல் காரணமாக இன்று சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் தஞ்சை திருவாரூர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழையும் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவடடங்களில் கனமழையும் ஏனைய பெயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தென்மேற்கு வங்க கடல் தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்

நரேந்திரமோடி நிவர் புயல் எதிரொலியாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்த பிரதமர் மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் தமிழகம் புதுச்சேரிக்கு வழங்கும் என்று உறுதியளித்தார் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் மக்கள் நலத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்க தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் கூறியுள்ளார்

சம்பத் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஆட்சித்தலைவர் சந்திரசேகர் சகாமூரி ஆகியோர் இதில் பங்கேற்றனர்

காமராஜ் இன்று ஆய்வு செய்தார்

பிரவீன்நாயரும் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள்

புயல் கடக்கும் பாதையில் நீலகிரி மாவட்டம் இல்லை என்றாலும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார்

வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வெளிச்சம் குறைவாக இருப்பதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரச்செய்து செல்கின்றன வருவாய்த்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தயார் நிலையில் உள்ளனர்

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

வேலுமணி இன்று ஆய்வு செய்தார்

நீர் சூழும் பகுதிகளான வேப்பந்தட்டை தாலுக்கா திருவாளந்துறை வி களத்தார் குன்னம் தாலுக்காவின் அகரம் சிகுர் பள்ளிக்காளிங்கராய நல்லூர் கீழப்பெரம்பலூர் பகுதிகளில் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

நரேந்திரமோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இதில் கோவிட் பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தடுப்பூசி வினியோகம் தொடர்பாகவும் கோவிட் பரவல் அதிகம் உள்ள இடங்களில் இதனை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது